சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன

மத்தியில் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் மேற்குவங்க மாநிலத்தில் தேசிய குடிமக்கள் பதிவேடு திட்டம் கொண்டுவரப்படும் என பிஜேபி மூத்தத் தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

காங்கிரஸ் கட்சியின் நியாய் திட்டம் நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்த உதவிகரமாக இருக்கும் என அக்கட்சித்தலைவர் திரு ராகுல் காந்தி கூறியுள்ளார்

செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெறும்

வென்றது

நேற்றைய தேர்தலில் பெண்கள் மற்றும் மூத்த குடிமக்கள் அதிக அளவில் வாக்களித்திருப்பதாக அவர் கூறினார்

மத்தியில் பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மேற்குவங்க மாநிலத்தில் ஊடுருவல்களை தடுக்க தேசிய குடிமக்கள் பதிவேடு திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என பிஜேபி மூத்தத் தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் அம்மாநிலத்தில் உள்ள ஸ்ரீராம்பூரில் நேற்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் சிறுபான்மையினத்தை சேர்ந்த அகதிகள் அனைவருக்கும் குடியுரிமை வழங்கப்படும் என்றம் உறுதியளித்தார்

காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ள நியாய் திட்டம் ஏழைகளுக்கும் இந்திய பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் உதவிகரமாக இருக்கும் என காங்கிரஸ் தலைவா் திரு ராகுல் காந்தி தெரிவித்துள்ளாா்

காங்கிரஸ் ஆட்சிககு வந்தால் பொது நிதிநிலை அறிக்கைக்கு முன்பாக விவசாயிகளுக்கான சிறப்பு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் வாரணாசி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எதிரான வேட்பாளரை சமாஜ்வாதி கட்சி மாற்றியுள்ளது அக்கட்சி சார்பில் எல்லைப் பாதுகாப்பு படை முன்னாள் வீரர் திரு தேஜ் பகதுர் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது

திருப்பரங்குன்றம் ஒட்டப்பிடாரம் அரவக்குறிச்சி சூலூர் ஆகிய நான்கு தொகுதிகளிலும் வேட்புமனு தாக்கல் நேற்றுடன் நிறைவடைந்தது இத்தொகுதிகளில் வேட்புமனுக்களை திரும்பப்பெற நாளை மறுநாள் கடைசி நாளாகும் அன்றைய தினமே வேட்பாளர் இறுதி பட்டியலும் வெளியாகும்

தமிழ்நாடு அரசு பணியாளா் தேர்வாணையத்தால் நடத்தப்படும் தேர்வுகளில் ரிச்வ் லிஸ்ட் எனப்படும் காத்திருப்போர் பட்டியலில் இடம்பெற்றிருப்பவர்களின் பெயர்களையும் வெளியிட வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது இதுதொடர்பான வழக்கில் நேற்று தீர்ப்பளித்த நீதிபதி ஆர் மகாதேவன் தகவல் அறியும் உரிமை சுட்டத்தின்கீழ் பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் தேர்வில் வெற்றிபெற்ற பலர் பணியில் சேராமல் இருப்பது தெரியவந்துள்ளதை சுட்டிக்காட்டினார் எனினும் காத்திருப்போர் பட்டியலில் இருப்பவர்களை அந்தப் பணியிடங்களில் நியமிக்காமல் புதிதாக தேர்வு நடத்த அறிவிப்பு வெளியிட்டிருப்பது சரியல்ல என்றும் நீதிபதி தமது தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளார்

நாளை மாலைவாக்கில் இந்த புயல் வடமேற்கு திசை நோக்கி நகரக்கூடும் என்றும் அதன்பிறகு வடக்கு வடகிழக்கு திசையில் ஒடிசா கடற்பகுதியை நோக்கி நகரக்கூடும் எனவும் வாளிலை மையம் அறிவித்துள்ளது

புயல் காரணமாக தமிழகத்தில் உள்ள மேற்குதொடர்ச்சி மலைப் பகுதிகளான நீலகிரி கோவை தேனி திண்டுக்கல் திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது இதனிடையே தமிழகத்தில் அக்னி நட்சத்திரம் எனப்படும் கத்திரி வெயில் வருகிற நான்காம் தேதி தொடங்குகிறது இதனால் மாநிலத்தில் வெயிலின் தாக்கம் வழக்கத்தைவிட அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக் கழகத்தில் இந்தாண்டு முதல் ஆசிரியர் கல்வியியல் மற்றும் புத்தாக்க பயிற்சி அளிக்கப்பட இருப்பதாக எமது செய்தியாளருக்கு பேட்டியளித்த அப்பல்கலைக் கழக துணைவேந்தர் திரு பிச்சுமணி தெரிவித்துள்ளார்

இந்தியாவில் வழங்கப்படும் நான்கு நிலையிலான கல்வி தகுதிகளுக்கு பிரான்ஸ் அரசு அங்கீகாரம் அளித்துள்ளது நீதிபதி பினாக்கி சந்திரகோஷ் தலைமையிலான லோக்பால் அமைப்பின் சிறப்பு பணி அதிகாரியாக ஐ ஏ எஸ் அதிகாரி திலிப்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார்

பெங்களூரூவில் இன்றீரவு நடைபெறும் ஆட்டத்தில் பெங்களூரூ ராஜஸ்தான் அணிகள் மோதுகின்றன